ஒருங்கிணைப்பதற்கெனபாதுகாப்பு ஒத்துழைப்பு சடை அமைக்க முடிவு செய்துள்ளன

மகராஷ்டிராவில் பிஜேபி சட்டமன்ற கட்சி தலைவரை இன்றுதேர்ந்தெடுக்க உள்ளது

தகுதி பெற்றுள்ளார்

இதளை அடுத்து இருதரப்பு உறவுகளை இந்த நாடுகள் அடுத்த நிலைக்கு உயர்த்த உள்ளன பாதுகாப்பு ஒத்துழைப்பு சபை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானும் நேற்றிரவு கையெழுத்திட்டனர் இந்த சபை அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய இருதரப்பு அமைப்பாக செயல்படும் சவுதி அரேபியாவில் பிரதமர் மேற்கொண்டிருந்த ஒரு நாள் பயணத்தின்போது நடைபெற்ற குழு நிலை பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுதிடப்பட்டுள்ளன உலக அளவில் விரிவடைந்துள்ள தீவிரவாதம் பயங்கரவாதம் ஆகியவற்றை குறிப்பிட்ட இனம் சமயம் கலாச்சாரத்துடன் இணைத்து பேசும் நடவடிக்கையை இருதரப்பினரும் நிராகரித்தனர் பயங்கரவாத செயல்களை கண்டனம் செய்த இரு நாடுகளும் பயங்கரவாத நடவடிக்கை மேற்கொள்ள ஏவுகணைகள் ட்ரோன் விமானங்கள் ஆகியவை கிடைப்பதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர்

பயணத்திற்கு பின் புதுதில்லி புறப்பட்ட பிரதமர் திரு மோடி வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் சவுதி அரேபியாவின் உயர் தலைவர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இந்தாண்டுகளில் பொருளாதாரத்தை ஐந்து வட்சும் கோடி அமெரிக்கா டாவர் நிலைக்கு உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்திருப்பதாக பிரதமரம் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ரியாத்தில் நேற்று எதிர்கால முதவீடுகள் அமைப்பில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை பட்டியலிட்டார்

எதிர்கால வளத்திற்கு தொழில்நுட்பத்தின் தாக்கம் அடிப்படை வசதிகளில் முக்கியத்துவம் மனிதவள மேம்பாடு கற்றக்குழல் பாதுகாப்பு வர்த்தகத்திற்கு நட்புடன் கூடிய ஆளுகை ஆகிய ஐந்து அம்சங்கள் மிகவும் முக்கியமானவை என்றாார் அவர்

மகாராஷ்டிர மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதில் பிஜேபி மற்றும் சிவசேனா இடையே கருத்து வேறுபாடு தொடர்கிறது இதனிடையே பிஜேபி சுட்ட மன்ற கட்சி தலைவர் தேர்தல் இன்று மும்பையில் நடைபெறுகிறது இதற்கான கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் மற்றும் கட்சியிள் துணைத் தலைவர் திரு அவினாஸ் ராய் கண்ணா ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக பங்கேற்கின்றனர் ஜம்மு கஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் கட்ராசு என்ற கிராமத்தில் பயங்கரவாதிகள் தாக்குதல் என்ற சந்தேகிக்கப்படும் சம்பவத்தில் ஐந்து தொழிவாளர்கள் கொல்வப்பட்டனர் மேலும் ஒருவர் காயமடைந்தார்

இந்த ஐந்து தொழிலாளர்களும் வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள ஜாகுர் உத்ஜின் என்பவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்

நேற்று ஸ்ரீநகர் சென்றடைந்த குழுவில் இத்தாலி இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து நாடுகளைச்சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர்

அப்போது ஒட்டுமொத்த பாதுகாப்பு நிலவரம் தீவிரவாதம் மற்றம் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ஊடுருவல் நிலவரம் குறித்து குழுவினருக்கு எடுத்துரைக்கப்பட்டது மாணவர்கள் பெண்கள் வர்த்தகர்கள் பழ விவசாயிகள் கிராம தலைவர்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் ஆகியோரை குழுவினர் சந்தித்தனர்

இந்தியாவின் குடி மகனாள பரமஹம்ச யோகானந்தர் உலக அளவில் பெரும் புகழ் அடைந்தவர் என்று அமைச்சர் கூறினார் இந்திய காவல் சேவை பணிகளை சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை குடியரசு தலைவர் மாளிகையில் சந்தித்தது நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு தலைவர் நவீன ஆளுகை முறையில் சட்டத்தின் ஆட்சிஅடிக்கல்லாக அமைந்துள்ளது என்றும் சட்ட அமலாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்திய காவல் சேவை பணி அதிகாரிகளுக்கு இதில் முக்கிய பங்கு உள்ளது என்று கூறினார்

இதற்கு என பிரேசில் நாட்டில் வெற்றிரமாக செயவ்பட்டு வரும் தாய்பால் வங்கி போன்ற ஒரு கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்க முடிவு செய்துள்ளது பிரேசில் நாட்டில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று திரும்பிய மத்திய குகாதாரம் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினி குமார் சகவ்பே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தாா் இந்த மாநாட்டில் ஆரம்ப ககாதார வசதிகள் பிறக்கும்போது குழந்தைகள் இறப்பு வீதத்தை குறைப்பது நோய் தடுப்பு ஊசிகள் போடுவது காச நோய் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தாா்

நாடாளுமன்ற கீழ் சபையில் இந்த மசோதாவின் மீதான திருத்தங்கள் குறித்து விவாதம் நடைபெறும்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறுவனின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்ததாக கூறினார்

இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் நடு நிலை வகிக்கப்போவதாகவும் எவருக்கு வாக்களிப்பது என்று மக்களிடம் கோரிக்கை வைக்கப்போவதில்லை என்றும் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் திரு விக்னேஷ்வரன் கூறியுள்ளார் யாழ்பாணத்தில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களான திரு சஜித் பிரேம தாசா திரு கோத்தபையா ராஜபக்ஷே ஆகியோர் தமிழ் கட்சிகள் முன் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வில்லை என்று கூறியுள்ளார்

இவற்றை ஏற்கும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கப்போவதாகவும் அதை தெரிவித்துள்ளன

ஹங்கேரியில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் நேற்று அவர்

சென்னையில் நேற்று தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் உலக தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானத்தை அவர் திறந்து வைத்து பேசினார் டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா இரட்டை இலக்கங்களில் தங்கப் பதக்கங்களை வெல்லும் நோக்கத்துடன் பங்கேற்கும் என்று கூறினார்